தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக வடக்கு பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார்

மேற்கு வங்கத்தில் இருந்து தேயிலை மற்றும் வேளாண் பொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு புதிய நான்கு வழிச்சாலை துணைபுரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாரணாசி மற்றும் அயோத்தியா உள்ளிட்ட வழிப்பாட்டு தலங்களுக்கு எளிதில் கெல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சுற்றுலாவை மேம்படுத்தவும் இப்பகுதி மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் புதிய சாலை திட்டம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயம் பால் உற்பத்தி மற்றும் எஃகு உற்பத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகையில் தனது அரசு நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் பெயர் பெற்ற அரசு என்றும் ஏழைகளின் மீது அக்கரை கொண்டுள்ள அரசு என்று தெரிவித்தாா் ம்முலை ஒழிப்பதே தமது அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் சவால்களை சந்திக்க அரச தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு வீட்டு வசதி வங்கி கணக்கு மற்றும் கிராமங்கள் தோறும் மின்சார வசதி போன்ற திட்டங்களில் தமது அரசு புரிந்த சாதனைகளை திரு மோடி தனது உரையில் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் நீதித்துறையில் குறுக்கீடு போன்றவற்றில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது தேர்தல் ஆணையத்தையும் கேள்வி கேட்கிறார்கள் என்றார் ஏற்கனவே ராணுவத்தின் துல்லிய தாக்குதவையும் அவமதிக்கும் வகையில் காங்கிரஸார் பேசினார்கள் என்றும் பிரதமர் திரு மோடி தனது உரையில் குறிப்பிட்டார் இந்திய விமானப் படை மேலும் பலம் அடைவதை காங்கிரஸ் விரும்பாததால்தான் ரஃபேல் விவகாரத்தை கூறிவருவதாக அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தும் கூட காங்கிரஸ் நாட்டை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

வேலை இல்லா திண்டாட்டம் பெருகி இருப்பதாக கூறும் குற்றச்சாட்டை மறுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமின் விவசாயிகள் நலத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து மாநில அரசுகளும் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார்

மூன்று தவணையாக இந்த தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமது அமைச்சகம் மற்ற துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு காச நோயை முற்றிலுமாக தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றார்

பிஜப்பூர் மாவட்டம் மாத் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சிறப்பு அதிரடிப்படை மற்றும் மாவட்ட வருவாய் படை இணைந்து அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்

ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை நேற்று வெளியிடப்பட்டது

வரும் நிதியாண்டின் முதல் காலாண்டில் பணவீக்கம் மூன்று புள்ளி இரண்டு முதல் மூன்று புள்ளி நான்காக இருக்கும் என்று இந்த கொள்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திவாவாகும் நிலையில் உள்ள நிறுவனங்கள் நெருக்கடி நிலையை சமாளிப்பதற்கு வெளிக்கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்று திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் திரு ராபாட் வத்ரா அமலாக்கப் பிரிவு முன்பாக நேற்று ஆஜரானார் புதுதில்லியில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் அவரிடம் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தினர்

இவ்வழக்கில் தில்லி நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த வாரம் உத்தரவிட்டது

இதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் திரு ராபா்ட் வத்ரா தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்வோம் என்று கூறியிருப்பதற்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சாம்பிட் பத்ரா அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் இவ்வாறு கூறியிருப்பது அதன் பின்நோக்கிய சிந்தனையை காட்டுகிறது என்று தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் முத்தவாக் செல்லாது என்று அறிவித்த பின்பும் அந்த தீர்ப்பை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அலட்சியப்படுத்தி வருகிறார் என்றும் அவர் குற்றம்சாட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக வடக்கு பிராந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளாா் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான கூட்டு முயற்சிகள் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பிட தக்க வெற்றியை ஈட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

அசோக சக்கர விருது பெற்ற திரு வான்ஸ் நாயக் நாசீர் அகமது வாணிக்கு அளிக்கப்பட்ட சேனா பதக்கத்தை அவரது மனைவி பெற்றுக்கொண்டார்

வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இதுகுறித்து கூறுகையில் பாகிஸ்தான் குழுவினருடன் நடைபெறும் ஆலோசனைக்கு பின்பு அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் பாகிஸ்தானில் நடத்தப்படும் என தெரிவித்தார்

ஜவஹர் கரங்கத்தில் நேற்று மாலை திடர் பனிசரிவு ஏற்பட்டதை அறிந்த கூட்டு மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் வட இந்தியாவின் பல பகுதிகளில் கன மழை மற்றும் கடும் குளிர் காணப்படுகிறது

பூரீநகர் விமான நிலையத்திற்கு வரும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன